தொடங்கியுள்ளது

குடிபெயர்ந்து வந்தவர்கள் அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே தங்கியிருந்து ரயில் பேருந்து பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

மருந்து தொழில் துறையினரை பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

கெலாட் உத்தரவிட்டுள்ளார்

பொது போக்குவரத்து அளைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் தவிர இதர கடைகளும் சந்தைகளும் மூடப்பட்டுள்ளன

காதாரப்பனியாளர்கள் விமான நிறுவன ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் ஊடக பணியாளர்கள் ரயில் பேருந்த ஆட்டோ சேவைகள் மற்றும் வீட்டு விநியோக பணியாளர்கள் ஆகியோருக்கு சுய ஊரடங்கின்போது நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேடிடுக்கொண்டார் கட்சி வேறுபாடின்றி முதலமைச்சர்களும் இதர தலைவர்களும் இந்த சுய கடைப்பிடிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளளனர் இன்று இரவு பத்து மணிவரை நாட்டின் எந்தவொரு ரயில் நிலையத்தில் இருந்தும் பயணிகள் ரயில் எதுவும் புறப்படாது என்றும் புறநகர் ரயில்கள் சேவை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லி உட்பட அனைத்து நகரங்களிலும் மெட்ரோ சேவைகள் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கோ ஏர் இண்டிகோ விஸ்தாரா போன்ற விமான நிறுவனங்கள் இன்று உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளன நாடெங்கும் வர்த்தக நிறுவனங்கள் முடப்படும் என்று அகில இந்திய வர்த்தகர்கள் இணையம் அறிவித்துள்ளது தில்லி நகரில் அவசரக்கால பணி நிமித்தம் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படும் எனினும் ஆட்டோ டாக்ஸி இயங்காது என்று பல்வேறு சங்கங்கள் அறிவித்துள்ளன

தங்கள் உறுப்பினர்களுக்கு இந்த நோய்த் தொற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த சங்கத்தினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வருகின்றது மக்கள் ஊரடங்கு இந்த நோய்த் தொற்றை தடுப்பதில் எவ்வாறு உதவும் என்பது குறித்த விளக்கத்தை இவர்கள் அளித்து வருகின்றனர்

பெரிய நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக்கொண்டிருப்பதாக வந்த செய்திகளை அடுத்து பிரதமர் தமது டிவிட்டரில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்

பீகாரில் பேருந்து சேவைகள் விடுதிகள் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கான அரங்கங்கள் ஆகியவற்றை மூடி விடுவதற்கான உத்தரவை அம்மாநில அரசு பிறப்பித்துள்ளது

இப்போதைய நிலைமை மருந்து உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தருணம் என்று பிரதமர் கூறினார் தேவையான அனைத்து மருந்து பொருட்களும் போதுமான அளவு உள்ளன என்றும் இதுகுறித்து கவலைப்படத் தேவையில்லை என்றும் மருந்து நிறுவனங்கள் சார்பில் பிரதமரிடம் உறுதி அளிக்கப்பட்டது

இதன்படி அத்தியாவசிய தேவைகள் தவிர இதர தனியார் அலுவலகங்கள் மால்கள் அங்காடிகள் தொழிற்சாலைகள் பொது போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் மூடப்படும் தேசிய உணவுப்பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ பயன்பெறும் அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவசமாக கோதுமையை மோதம் இறுதி வரை வழங்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இந்த முழு அடைப்பு காலத்தில் பணியாளர்கள் எவரையும் பணியிலிருந்து நீக்கக்கூடாது என தொழிற்சாலை உரிமையாளர்களை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் பணிபாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக இந்த முழு அடைப்பு காலத்தை கருதமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக திரு அசோக் கெலாட் கூறியுள்ளார்

இந்த முகமை தற்போது போதைப் பொருள் அபாயம் அதிகம் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றவர்கள் ஆகியோரை மட்டுமே சோதனைக்கு உட்படுத்தி வருவதாக இந்த முகமையின் தலைமை இயக்குநர் திரு நவீன் அகர்வால் தெரிவித்துள்ளார் மேகாலாயாவுக்குள் மக்கள் வருவது கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக அம்மாநில அரசு தலைமைச் செயலாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது